பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா மாபெரும் சக்தியாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ரஃபேல் மேகதாது உள்ளிட்ட பிரச்சினைகளால் நாடாளுமன்றத்தின் இருஅவைகளும் இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன

ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஜி சாட் ஏழு ஏ செயற்கைக்கோளை நாளை மாலை விண்ணில் செலுத்துவதற்கான கவுண்ட் டவுன் இன்று தொடங்கியது

சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைபாதை அமைக்கப்படும் என்று மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா உலகளவில் மாபெரும் சக்தியாக வளர்ந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வளர்ந்து வரும் இந்தியா என்ற மையக்கருத்தடன் மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அறிவியல் தொழில்நுட்பம் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளிலும் இந்தியா அதிகளவில் வளர்ச்சிக் கண்டுள்ளதாக தெரிவித்தார்

தற்போது ககன்யான் விண்வெளி திட்டத்திற்காக நமது விஞ்ஞானிகள் பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார்

மகாராஷ்டிராவில் இன்று ஒருநாள் பயணம் மேற்கொண்டுள்ள திரு மோடி பல்வேறு வளா்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் கல்யாண் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரண்டு முக்கிய மெட்ரோ போக்குவரத்து திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் பிரதமின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள குறைந்த வருவாய் பிரிவினர்ககான ஒரு லட்சம் வீடுகளையும் பயனாளிகளிடம் அவர் ஒப்படைத்தார் பின்ளர் புளே சென்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி மெட்ரோ ரயில் திட்டத்தின் மூன்றாம் கட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மேகதாது அணை விவகாரம் ரஃபேல் போர் விமான கொள்முதல் ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காரணமாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய அமளியால் நாடாளுமன்றத்தின் இருஅவைகளும் இன்றும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் விவாதம் ஏற்பட்டது இருதரப்பினரும் பல்வேறு முழக்கங்களை எழுப்பி கோஷமிட்டனர் மக்களவை காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜூன கார்கே ரஃபேல் ஒப்பந்தம் மற்றும் விமானத்திற்கான கொள்முதல் விலை நிர்ணயம் ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்றும் இந்த ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அஇஅதிமுக உறப்பினர்கள் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணைக் கட்டுவதை மத்திய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர் ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்த்து வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தெலுங்கு தேச உறப்பினர்களும் முழக்கமிட்டதால் மக்களவையில் கடும் அமளி நிலவியது அவைத் தலைவர் திருமதி கமித்ரா மகாஜன் இன்று நண்பகல் வரை அவையை ஒத்திவைத்தார் தொடர்ந்து நிலைமை சீரடையாததால் இன்று நாள்முழுவதும் அவையை ஒத்திவைப்பதாக அவர் அறிவித்தார் மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் இதேகோரிக்கைகளை வலியுறுத்தின மேகதாது அணைப்பிரச்சினை தொடர்பாக அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகளின் உறுப்பினர்கள் அவையின் எமயப் பகுதிக்கு வந்து தமிழகத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆஸாத் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த உரிமை மீறல் பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரினார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு விஜய்கோயல் குறுக்கிட்டு மத்திய அரசு ரஃபேல் ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார்

இதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவையை நடத்த இயலாத சூழ்நிலையில் அவைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு மாநிலங்களவையை இன்று நாள்முழுவதும் ஒத்திவைத்தார் சந்தை தலையீட்டு திட்டத்தின் மூலம் விவசாயிகள் சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க மத்திய அரசு மாநிவங்களுக்கு உதவி செய்யும் என்று வேளாண் அமைச்சர் திரு ராதா மோகன் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது ஏற்பட்ட அமளிக்கு இடையே வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு பயிரிடும் விவசாயிகளின் துயர நிலை குறித்து சில உறுப்பினர்கள் தங்களின் கவலையை வெளிப்படுத்தியபோது அமைச்சர் இவ்வாறு பதிலளித்தார் இதபோன்ற வேளாண் விளைப்பொருட்களுக்கு ஏற்கனவே சந்தை தலையீட்டுத் திட்டம் அமலில் இருப்பதாகவும் அமைச்சர் கூறினார் கா்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணைக்கட்ட அனுமதி வழங்காமல் தமிழகத்திற்கு நீதி வழங்க வேண்டும் என்று கோரி அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாடாளுமன்றம் தொடங்குவதற்கு முன் காந்தி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் இந்த பிரச்சினையில் மத்திய அரசு தமிழகத்திற்கு நீதி வழங்க வேண்டுமென்று முழக்கமிட்டனர்

சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கென நடைபாதை அமைக்கப்படும் என்று மீன்வளத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் ராயபுரத்தில் உள்ள பள்ளியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்களை வழங்கிப் பேசிய அவர் மாநில அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்தி வருவதாகவும் அதனை மாற்றுத்திறனாளிகள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியை மத்திய அரசிடம் இருந்து விரைவாக பெறுவதற்கு மாநில அரசு முனைப்பான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார்

காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக கர்நாடகா மேகதாதுவில் அணைக் கட்டுவதற்கு மேற்கொண்டு வரும் முயற்சியை கைவிட வேண்டும் என்று உள்ளாட்சித் துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக டெல்டா விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மாநில அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தேர்தல் எப்போது வந்தாலும் அதை சந்திக்க அஇஅதிமுக தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் வைகுண்ட ஏகாதசி விழா இன்று வைணவத் திருத்தலங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருச்சி திருக்கோவில் உட்பட வைணவத் திருக்கோவில்களில் இன்று அதிகாலை சொ்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்டக் செய்திகள் கஜ புயலில் பாதிப்படைந்த மின் விநியோகத்திற்கான சீரமைக்கும் பணியின் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த ஈரோடு மாவட்டம் காளியப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமாின் குடும்பத்திற்கு பத்து லட்சும் ரூபாய் நிவாரண உதவி வழங்க முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா்

நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் சிகிச்சை அளிக்க தொடங்குவதன் அடையாளமாக நடைபெறும் அங்கி அணிவித்தல் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கர்நாடகா மேகதாதுவில் அணைக் கட்டுவதை எதிர்த்து தஞ்சையில் காவிரி உரிமை மீட்புக் குழுவினர் சார்பில் இன்று பேரணி நடைபெற்றது

நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் பரவுவதை கட்டுப்படுத்த மேலும் இரண்டு வாரங்களுக்கு கால்நடை சந்தைகள் நடைபெறாது என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கடலூரில் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் ஹெல்மெட் அணிவது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அணிவகுப்பு இன்று நடைபெற்றது திருப்பூரில் இன்று வழக்கத்தை விட அதிக பனிப்பொழிவு காணப்பட்டதால் சாலைப் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கவும் கொக்களை ஒழிக்கவும் சென்ளை மாநகராட்சி சார்பில் முனைப்பான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது வங்கக் கடலில் புயல் அபாயம் நீங்கியதை அடுத்து தமிழகத்தின் தென் கடலோர மாவட்ட மீனவர்கள் இன்று கடலுக்கு சென்றனர்

அடிவெப்டில் நடைபெற்ற முதலாவது போட்டியில் இந்தியா வெற்றிபெற்றதால் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளன